ராம்நாத் கோவிந்த் இன்று கினியா தலைநகர் கானக்ரி யில் இந்திய சமூகத்தினர் அளித்த வரவேற்பில் கலந்து கொண்டார்

நரேந்திர மோடி இன்று புதுடில்லி யில் பிஜேபி நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான பயிற்சி முகாமைத் தொடக்கி வைத்தார் புதுச்சேரி துணைநிலை ஆளுனர் டாக்டர் கிரண்பேடி இன்று துப்ராயப்பேட் மற்றும் அரிக்கமேட் டில் கடற்கரை சுற்றுலாத் திட்டப் பணிகளை வார இறுதி ஆய்வு செய்தார்

ராம்நாத் கோவிந்த் இன்று அந்நாட்டின் தலைநகர் கானக்ரி யில் இந்திய சீழகத்தினர் அளித்த வரவேற்பு நிகழ்ச்சியில் பங்கேற்றார்

ராம்நாத் கோவிந்த் திற்கு கினியா அரசு அந்நாட்டின் மிக உயரிய தேசிய விருதை வழங்கி சிறப்பித்துள்ளது

குடியரசுத் தலைவர் இன்று தமது ஆப்பிரிக்க பயணத்தை முடித்துக்கொண்டு தாயகம் திரும்புகிறார் பிஜேபி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்திற்கு உள்ளேயும் வெளியேயும் எப்படி நடந்துகொள்ள வேண்டும் என்பதை கற்றுக் கொடுப்பதற்கான அப்யாஸ் வர்கா பயிற்சி பயிலரங்கை இன்று புதுடில்லி யில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தொடக்கிவைத்தார் மக்கள் பிரதிநிதிகள் மற்றும் அமைச்சர்களாக இருந்தாலும் களப்பணியில் தீவிரமாக இருக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார் பிஜேபி தலைவர் திரு அமித்ஷா கட்சியின் செயல்தலைவர் திரு

பி நட்டா ஆகியோரும் இந்நிகழ்ச்சியில் கலந்துகொண்டனர் பொதுநலன் தொடர்பான பிரச்சனைகளில் மக்களுடன் எப்படி தொடர்பு கொள்ள வேண்டும் என்பது குறித்து பாரதிய ஜனதா எம்பி க்களுக்கு குறிப்பாக புதிய எம்பி க்களுக்கு இப்பயிலரங்கில் கற்றுத் தரப்படுகிறது நமோ ஆப் மொபைல் செயலி மற்றும் சமூக ஊடகங்களின் பயன்பாடு பற்றிய சிறப்பு அமர்வு ஒன்றும் இப்பயிலரங்கில் இடம்பெறுவதாக பிஜேபி வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன

பிரகாஷ் ஜவுடேகர் கூறியுள்ளார் நாட்டின் அனைத்து பிரிவு மக்கள் மீதும் அரசு அக்கறை செலுத்தி வருவதாக இன்று புதுடில்லி யில் அகில இந்திய வானொலிக்கு அளித்த பிரத்தியேகப் பேட்டியில் அவர் கூறினார் தனியார் பண்பலை உட்பட பண்பலை வானொலி நிலையங்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக அமைச்சர் தெரிவித்தார்

ஜம்மு காஷ்மீர் மக்கள் வதந்திகளை நம்பாமல் அமைதி காக்க வேண்டுமென அம்மாநில ஆளுனர் திரு சத்யபால் மாலிக் வேண்டுகோள் விடுத்துள்ளார் அமர்நாத் யாத்திரிகர்களைத் தாக்க தீவிரவாதிகள் திட்டமிட்டுள்ளதாக நம்பத் தகுந்த தகவல் கிடைத்திருப்பதாக இன்று தம்மை சந்தித்த அரசியல் கட்சிப் பிரதிநிதிகளிடம் கூறினார் ஜம்மு காஷ்மீர் முன்னாள் முதலமைச்சர் திரு உமர் அப்துல்லா தலைமையிலான இக்குழுவில் தேசிய மாநாட்டுக் கட்சியின் மூத்த தலைவர்கள் இடம்பெற்றனர் காஷ்மீரில் பலரும் நினைப்பது போல் பாதகமாக எதுவும் நடக்காது என்று ஆளுனர் தங்களிடம் உறுதி அளித்ததாக திரு உமர் அப்துல்லா பின்னர் செய்தியாளர்களிடம் கூறினார் முன்னதாக மக்கள் ஜனநாயகக் கட்சியின் தலைவர் திருமதி மெஹபூபா முப்தி மக்கள் மாநாட்டுக் கட்சியின் தலைவர் திரு சஜ்ஜத் லோன் ஜம்மு காஷ்மீர் மக்கள் இயக்கத்தின் தலைவர் டாக்டர் ஷா ஃபீஸல் உள்ளிட்டோர் அடங்கிய பிரதிநிதிக் குழு ஒன்றும் நேற்று பின்னிரவில் ஆளுனரை சந்தித்தது

தீவிரவாதிகள் பதுங்கியுள்ள இடங்கள் குறித்து தகவல் கிடைத்ததன் பேரில் பாதுகாப்புப் படையினர் அந்த இடங்களை சுற்றி வளைத்து தேடுதல் வேட்டையில் ஈடுபட்ட போது இரு இடங்களிலும் மோதல் சோபியான் மாவட்டத்தில் சுட்டுக் கொல்லப்பட்ட மூண்டது தீவிரவாதியை பாதுகாப்புப் படையினர் அடையாளம் கண்டுள்ளனர் மோதல் நடந்த இடங்களில் இருந்து பெருமளவு ஆயுதங்கள் மற்றும் வெடிமருந்துகளும் கைப்பற்றப் பட்டுள்ளன

ஹரியானா மாநிலம் ஹிஸ்ஸார் பகுதியில் இருந்து பாகிஸ்தா னுக்கு உளவு பார்த்த மூவரை மாநில போலீசார் கைது செய்துள்ளனர் ராணுவ கன்டோன்மென்ட் பகுதியில் தனியார் நிறுவனத்தின் கட்டுமானத் தொழிலாளர்களாக வேலை பார்ப்பது போல ராணுவ ரகசியங்களை இவர்கள் சேகரித்து பாகிஸ்தா னுக்கு அனுப்பி வந்ததாகத் தெரிய வந்துள்ளது உத்தரப்பிரதேச மாநிலம் முசாபர் நகர் மற்றும் ஷாம்லி மாவட்டத்தைச் சேர்ந்த இவர்களிடமிருந்து ராணுவ ரகசியங்கள் தொடர்பான புகைப்படங்கள் வீடியோ படங்கள் மற்றும் வாய்ஸ் ஆப் குரல் பதிவுகளும் கைப்பற்றப் பட்டுள்ளன புதுச்சேரி துணைநிலை ஆளுனர் டாக்டர் கிரண்பேடி இன்று ராஜ்நிவாஸ் குழுவினருடன் துப்ராயப்பேட் மற்றும் அரிக்கமேட் டில் மேற்கொள்ளப்பட்டு வரும் கடற்கரை சுற்றுலாத் திட்டப் பணிகளை வார இறுதி ஆய்வு செய்தார்

துப்ராயப்பேட் மற்றும் அரிக்கமேடு கடற்கரையில் மேற்கொள்ளப்பட்டு வரும் சுற்றுலா வளர்ச்சிப் பணிகளில் சில குறைபாடுகளை துணைநிலை ஆளுனர் கண்டறிந்து அவற்றை சரிப்படுத்தவும் சூரியசக்தி மின்விளக்கு மழைநீர் சேகரிப்பு மழைநீர் சுத்திகரிப்பு உள்ளிட்ட கூடுதல் வசதிகளை உருவாக்கவும் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார் நகர்ப்புறங்களில் புயல் மழை மற்றும் வெள்ளம் ஏற்பட்டால் மனிதாபிமான உதவிகளை வழங்குவது பற்றிய பேரிடர் நிர்வாக ஒத்திகை நிகழ்ச்சி புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் நாளை நடைபெற உள்ளது புதுச்சேரி யில் கிருஷ்ணாநகர் பகுதியிலும் காரைக்காலில் புதுத்துறை பகுதியிலும் அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் தலைமையில் இந்த ஒத்திகை நடைபெறும் வெள்ளத்தில் இருந்தும் கட்டிட இடிபாடுகளில் இருந்தும் மக்களை மீட்பது குறித்தும் பாதிக்கப் பட்டவர்களை நிவாரண முகாம்களில் தங்கவைத்து உணவு மற்றும் மருத்துவ உதவிகளை வழங்குவது குறித்தும் சம்பந்தப்பட்ட பல்வேறு துறைகளுக்கு பயிற்சி அளிப்பதாக இந்த ஒத்திகை அமையும் பேரிடர் நிர்வாக ஒத்திகையை வெற்றிகாரமாக நடத்துவது குறித்து இன்று புதுவையில் துணை ஆட்சியர் திரு தில்லைவேல் நடத்திய ஆலோசனைக் கூட்டத்தில் வருவாய் துறை அதிகாரிகளும் தேசிய பேரிடர் மீட்புப் படையினரும் கலந்துகொண்டனர்

சி மார்வா புதுவை வரவிருக்கிறார் வெளிநாட்டுப் பிரதிநிதிகளும் இந்த ஒத்திகையைப் பார்வையிட இருக்கிறார்கள் புதுவையில் உள்ள காங்கிரஸ் அரசு அதன் சொந்த அமைச்சர்களால் கவிழ்க்கப்பட வாய்ப்புள்ளதே தவிர பாரதிய ஜனதாவிடம் இருந்து அரசுக்கு இத்தகைய அச்சுறுத்தல் இல்லை என்று பிஜேபி தலைவர் திரு

சுவாமிநாதன் கூறியுள்ளார் மாநில அரியாங்குப்பம் தொகுதியில் பாரதிய ஜனதா உறுப்பினர் சேர்க்கை இயக்கத்திற்கான பிரச்சார வாகனத்தை இன்று தொடக்கி வைத்த அவர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் காங்கிரஸ் ஆளும் மாநிலங்களை பிஜேபி மிரட்டுவதாக முதலமைச்சர் திரு நாராயணசாமி பேசி வருவது பொய்ப் பிரச்சாரம் என்றும் உண்மையில் காங்கிரஸ் அமைச்சர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள்தான் அக்கட்சியினரை மிரட்டி வருவதாகவும் கூறினார் அண்மையில் முதலமைச்சர் திரு

நாராயணசாமி தலைமையில் நடைபெற்ற மாநில அமைச்சரவைக் கூட்டத்தில் அமைச்சர் திரு நமச்சிவாயம் கலந்து கொள்ளவில்லை என்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார் புதுவையில் முதலமைச்சரும் அமைச்சர்களும் மாநில நலனைக் கருத்தில் கொண்டு தங்களுக்கு இடையிலான கருத்து வேறுபாடுகளை தீர்த்துக் கொள்ள வேண்டுமென மக்கள் நீதி மய்ய த்தின் மாநிலத் தலைவர் டாக்டர்

ஏ எஸ் சுப்ரமணியன் கோரியுள்ளார் ஏற்கனவே முதலமைச்சருக்கும் துணைநிலை ஆளுனருக்கும் இடையிலான அதிகாரப் போட்டியால் மாநிலத்தின் வளர்ச்சி பாதிக்கப்பட்டள்ள நிலையில் தற்போது முதலமைச்சருக்கும் அமைச்சர்களுக்கும் இடையிலான கருத்து வேறுபாடுகளால் நிலைமை இன்னும் மோசமாகும் என்று அறிக்கை ஒன்றில் அவர் கூறியுள்ளார் ஆடிப்பெருக்கு திருநாள் தமிழகத்திலும் புதுவையிலும் இன்று சிறப்பாகக் கொண்டாடப்பட்டது

திருமணம் ஆன பெண்கள் கணவரின் உடல்நலம் வேண்டியும் திருமணம் ஆகாத பெண்கள் திருமணம் ஆகவேண்டியும் சிறப்பு பூஜைகளில் ஈடுபட்டனர் ஆடிப்பெருக்கு திருநாளை ஒட்டி மேட்டுர் அணையில் இருந்து காவிரியில் கூடுதல் நீர் திறந்துவிடப் பட்டிருந்தது

எடப்பாடி பழனிச்சாமி வெளியுறவு அமைச்சர் திரு

ஜெய்சங்கருக்கு கடிதம் எழுதியுள்ளார் சென்னையைச் சேர்ந்த மாலுமி ஆதித்யா வாசுதேவ னின் தந்தையார் தமது மகனை விரைந்து மீட்கக் கோரி தமிழக அரசுக்கு மனு கொடுத்திருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் தமிழகத்திலும் புதுவையிலும் ஒருசில இடங்களில் வெப்பச்சலனம் காரணமாக லேசான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது கேரள மற்றும் கர்நாடகப் பகுதிகளில் தென்மேற்குப் பருவமழையின் தீவிரம் குறைந்திருப்பதால் தமிழகத்தின் மேற்குத்தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் மழைக்கு வாப்பில்லை என்றும் பொதுவாக பல்வேறு மாவட்டங்களிலும் வறண்ட வானிலையே நிலவும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது